முதலமைச்சர் திரு ஓ

மக்களுக்கு இரண்டாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

பாகிஸ்தானை தோற்கடித்தது

போட்டி குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தேசிய காவலர் நினைவகத்தை திறந்து வைக்கிறார் நாடு விடுதலை அடைந்த பிறகு பணியின்போது உயிரிழந்த காவலர்களின் தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது

இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் வரலாற்றுச் சிறப்புமிக்க உறவை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாக இருநாடுகளின் பிரதமர்களும் தில்லியில் நேற்று சந்தித்துப் பேசினர் புதுதில்லி வந்துள்ள இலங்கைப் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான இந்தியப் பிரதிநிதிகள் குழுவினருடன் நடத்தியப் பேச்சுக்களின்போது தெற்காசியா மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தியா உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது முன்னதாக இலங்கைப் பிரதமர் வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு

இந்தச் சந்திப்பு ஆக்கபூர்வமாக அமைந்ததாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் இருநாடுகளுக்கு இடையிவாள உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுக்கள் அமைந்திருந்ததாகவும் தனது ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக மீண்டும் துல்லிய தாக்குதல் நடத்த இந்தியா தயங்காது என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி

சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பயங்கரவாதக் குழுக்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவது இந்தியாவின் பொறுமையை சோதிப்பதாக உள்ளது என்றார் பயங்கரவாதத்தை ஒருநாட்டிற்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவதை இந்தியா எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக அரசை கவிழ்க்கும் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்று துணை முதலமைச்சர் திரு ஓ

சிவகாசியில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக தலைவர் திரு மு கஸ்டாலினுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் திரு

தினகரனுக்கும் தொடர்பிருப்பதாகவும் இதுகுறித்த விபரம் விரைவில் வெளிவரும் என்றார் டிடிவி தினகரன் அமைச்சர்களை அச்சுறுத்தி முதலமைச்சர் பதவியை அபகரிக்க முயன்றதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அவரோடு இருந்த உறவை துண்டித்துவிட்டனர் என்றும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் முதலமைச்சர் மீது திமுக வழக்குத் தொடர்வதால் அவர்மீதான குற்றச்சாட்டு உண்மையாகிவிடாது என்று உணவுத்துறை அமைச்சர் திரு

மன்னார்குடியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வழக்கு காரணமாக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் திருவாரூர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் உட்பட வரும் மக்களவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் அவர் அப்போது கூறினார் தமிழக அரசு போக்குவரத்துத் துறையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடங்களுக்கு பொறியியல் பட்டதாரிகளை தேர்வு செய்வதற்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கும் அரசுப் பணியாளர் தேர்வாணையத்திற்கும் சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வைகை அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் கரையோரப் பகுதி மக்குளுக்கு இரண்டாவது வெள்ள அபாய எச்சிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

நடராஜன் கூறியுள்ளார்

இதன் காரணமாக வைகை ஆற்றின் கரையோரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றிப் பாதுகாக்கும் நாடு இந்தியா என்று பிஜேபி மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு இல

தாமிரபரணியில் நடைபெறும் மகா புஷ்கரத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

லட்சக்கணக்கான மக்கள் புஷ்கர நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு புனித நீராடிச் செல்வது என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்வு என்றும் அவர் குறிப்பிட்டார் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய்ப் பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி திடரென்று தீப்பற்றிக் கொண்டதால் அடுத்தடுத்து வந்த இரண்டு லாரிகளும் இரண்டு கார்களும் தீயில் எரிந்து நாசமாயின

சிபிஐ அதிகாரிகள்போல் நடித்து

ஜம்மு கஷ்மீரில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபியை வெற்றிப் பெறச் செய்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாவட்டம் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது

மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இந்தப் போட்டியில் தொடக்கம் முதல் இந்தியா அஆதிக்கம் செலத்தியது முதலில் பாகிஸ்தான் அணியினர் ஒரு கோல் அடித்து முன்னணியில் இருந்தபோது சுதாரித்து விளையாடிய இந்திய அணியினர் அடுத்தடுத்து கோல்களைப் போட்டு அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர் இந்தியா அடுத்த போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற சாம்பியன் டிராபி ஹாக்கிப் போட்டியிலும் ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் இந்தியா பாகிஸ்தாளை தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது

ஹங்கேரியில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி போட்டியின் அரையிறுதிக்கு இந்திய வீரர் கமித் மல்லிக் முன்னேறியுள்ளார்